ஐனநாயகத்தை வலுப்படுத்துவதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார்

மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வை அனைவரும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக்கொண்டுள்ளார்

தமிழக முன்னாள் அமைச்சர் பரிதி இளம்வழுதி இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார்

வென்றது இனி விரிவான செய்திகள் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதில் நீதித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரகத் துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் இன்று புதிய கட்டடங்களை திறந்துவைத்துப் பேசிய அவர் ஜனநாயகத்தை நிலைநாட்ட நீதித்துறை விரைவாக வழக்குகளை முடிக்க உதவ வேண்டும் என்றார் இணையதள குற்றங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நீதிமன்றங்கள் உதவ வேண்டும் என்றும் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை அனைவரும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டுமென்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் மா்பக புற்றுநோய் விழிப்புணா்வு மாதத்தையொட்டி இன்று சென்னையில் பேரணியை தொடங்கி வைத்து அவர் பேசினார்

இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பகுதியில் நான்கு முறை நடைபெற்ற அகழ்வாராய்ச்சி மூலம் ஏராளமான பொருட்கள் கிடைத்திருப்பதாகக் கூறினார் இதனைக் கொண்டு அருங்காட்சியகம் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்திரப்பதாகவும் அமைச்சர் கூறினார் ஐந்தாவது கட்ட ஆய்வு மேற்கொள்ள மத்திய அரசிடம் அனுமதி கோரப்பட்டிருப்பதாகவும் திரு பாண்டியராஜன் தெரிவித்தார் பிளாஸ்டிக் பொருட்களினால் ஏற்படும் தீஸ்கள் குறித்து பள்ளிக் குழந்தைகளுக்கு விழிப்புணா்வை ஏற்படுத்தவதற்கான பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார் இன்று ஈரோட்டில் ஐந்து புதிய பேருந்துகளின் இயக்கத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பள்ளக்கல்வித் துறையிலும் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை தவிர்க்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் லாப நோக்கம் இல்லாமல் தமிழக அரசு குறைந்த கட்டணத்தில் பேருந்தை இயக்கி வருவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார் தமிழகத்தில் பழுதான பேருந்துகள் அனைத்தும் படிப்படியாக மாற்றப்படும் என்று கூட்டுறவுத் துறை அமைசசர் திரு செல்லூர் ராஜு கூறியருக்கிறார் மதுரையில் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் தமிழக முதலமைச்சருக்கு எதிராக திமுக தவறான குற்றச்சாட்டுக்களை தெரிவித்து வருவதாகக் கூறினார் குற்றச்சாட்டுக்களின் பேரில் முதலமைச்சா்கள் பதவி விலக வேண்டும் என்றால் எந்த மாநிலத்திலும் முதலமைச்சா்கள் பதவியில் இருக்க முடியாது என்றும் அமைச்சா் குறிப்பிட்டாா்

கோவையில் ஆத்துப்பாலம் காஞ்சிபுரம் அவினாசி சாலை மேம்பால திட்டத்திற்கான அறிக்கை தயாரிக்கும் பணி முடிவடையும் தருவாயில் உள்ளதாகவும் விரைவில் பணிகள் தொடங்கப்படும் என்றம் உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார்

மேற்கு புறவழிச்சாலை திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தரிதமாக நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

பேருந்துகளால் எரிபொருள் பராமரிப்புச் செலவு குறையும் என்று திரு வேலுமணி இந்தப் தெரிவித்தார்

தூத்துக்குடியில் இன்று ஆறு வழித்தடங்களில் புதிய பேருந்துகள் சேவையை தொடங்கிவைத்துப் பேசுகையில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழக முன்னாள் அமைச்சர் பரிதி இளம்வழுதி இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார்

இன்று அதிகாலை அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாரடைப்பால் அவரது உயிர் பிரிந்து விட்டதாகத் தெரிவித்தனர் தமிழக சுட்டப்பேரவை உறுப்பினராக ஆறு முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் அமைச்சர் மற்றும் பேரவைத் துணைத் தலைவராகவும் பணியாற்றியவர் பெசன்ட்நகரில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்ட பரிதி இளம்வழுதியின் உடலுக்கு தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் பரிதி இளம்வழுதியின் உடலுக்கு மலரஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மு க ஸ்டாலின் அவரது மறைவு பேரிழப்பாகும் என்று கூறினார் பரிதி இளம்வழுதி மறைவிற்கு பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை கவுந்திரராஜன் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் திரு சரத்குமார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணைப் பொதுச் செயவாளர் திரு டிடிவி தினகரன் உள்ளிட்ட பலரும் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளனர்

சென்னையிலிருந்து செங்கோட்டை திருநெல்வேலி நாகர்கோவில் கொல்லம் ஆகிய இடங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன இந்த ரயில்கள் அனைத்தம் செங்கல்பட்டு விருதாச்சலம் திருச்சிராப்பள்ளி மதுரை வழியாக இயக்கப்படுகின்றன இவை மட்டுமின்றி கென்னையிலிருந்து அகமதாபாத் சந்திரகாசி ஆகிய இடங்களுக்கும் வரும் டிசும்பர் மாதத்தில் சிறப்புக் கட்டண ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது வேலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் கரக்ஷா பீமா திட்டத்தின் கீழ் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விபத்துக் காப்பீடு பெற்றுள்ளனர்

உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டால் ஒரு லட்சம் ரூபாய் வரை காப்பீடு பெறலாம் விபத்தில் உயிரிழக்க நேரிட்டால் அவரின் குடும்பத்தினருக்கு இரண்டு வட்சும் ரூபாய் காப்பீடு தொகை பெறவும் இத்திட்டம் வழிவகுக்கும் சுரக்ஷா பீமா திட்டத்தில் சேர்ந்துள்ள பயனாளிகள் எமது செய்தியாளர் மோகனிடம் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர்

அரசுமுறைப் பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள அவர் பாதுகாப்புத் துறையைச் சார்ந்தவர்களுடன் கலந்துரையாடுகையில் இவ்வாறு கூறினார் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அமைச்சள் கேட்டுக் கொண்டார் முன்னதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சருடன் திருமதி நிா்மலா சீதாராமன் பேச்சு நடத்தினாா் பாதுகாப்புத்றை ஒத்தழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவா்களும் ்விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் நெடுஞ்சாலைப் பணிகள் ஒப்பந்தப்புள்ளி ஒதுக்கீடு தொடர்பாக சிபிஐ விசாரிக்க உள்ள நிலையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் அவர்இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் தாமாகவே முன்வந்து பதவி விலகாதபட்சத்தில் ஆளுநர் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி குடும்பநல நீதிமன்றங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்டு வருவதாகத் தெரிவித்தார் ஆசியா பாரா விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்றது ஜகா்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவல் தருண் மற்றும் பிரமோத் மகாஜன் தங்கப்பதக்கங்களை கைப்பற்றினர்

ஆட்டமிழந்தது ஜோஹர் கோப்பைக்கான ஜனியர் ஹாக்கிப் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது